நரேந்திர மோடி கூறியுள்ளார் நம்பிக்கை வாக்கெடுப்பில் நியமன உறுப்பினர்கள் வாக்களிப்பது குறித்து சட்ட வல்லுனர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் கோவிட் ஊரடங்கு காலத்தில் தமிழகத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் பெறப்படும் என்று திரும்பப் அம்மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி

தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் அனைத்து தற்காலிக ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அறிவும் அதிகாரமும் ஏராளமான பொறுப்புகளுடன் வருகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் விஸ்வபாரதி பல்கலைக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொளி மூலம் பங்கேற்று உரையாற்றினார் விஸ்வபாரதி வெறும் பல்கலைக்கழகம் மட்டுமல்ல துடிப்புமிக்க பாரம்பரியம் என்று அவர் குறிப்பிட்டார் குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் விஸ்வபாரதியை வெறும் பல்கலைக்கழகமாக காண விரும்பியிருந்தால் பல்கலைக்கழகத்தை உலகப் பல்கலைக்கழகம் இந்த என்று பெயரிட்டிருப்பார்

பல்கலைக்கழகங்கள் முடிவற்ற அறிவு ஆற்றலை வழங்குகின்றன என்றும் அறிவு நிலையானது அல்ல தொடர்ந்து உருவெடுத்து வருவது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் குருதேவ ரவீந்திரநாத் தாகூரின் பாடல்களும் கவிதைகளும் உலக அளவில் பிரபலமாகி வருவதாகவும் அவற்றை படிப்பவர்களின் அறிவு மேம்படுவதாகவும் குறிப்பிட்டார் தேசிய புதிய கல்விக்கொள்கை ஆத்ம நிர்பார் சுயசார்பு பாரதத்திற்கு நம்மை முன்னெடுத்துச் செல்வதாகவும் புதுமையான சிந்தனைகளையும் படைப்பாற்றலையும் ஆராய்ச்சிகளையும் தொடர வலுவூட்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

எனவே இது சித்தாந்தம் சார்ந்தது கிடையாது நேர்மறை அல்லது எதிர்மறை எண்ணங்களைக் கொண்டுதான் இது அமையும் என்றும் பிரதமர் கூறினார்

ஜெகதீப் டங்கர் மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் ஆகியோர் பங்கேற்றனர்

நம்பிக்கை வாக்கெடுப்பில் நியமன உறுப்பினர்கள் வாக்களிப்பது குறித்து சட்ட வல்லுனர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார்

நாராயணசாமிக்கு உத்தரவிட்டுள்ளார்

இதில் சில மாதங்களுக்கு முன்பு காங்கிரஸ் அதிருப்தி உறுப்பினர் திரு தனவேல் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் தொடர்ந்து திரு நமச்சிவாயம் திரு தீப்பாய்ந்தான் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் திரு ஜான்குமார் ஆகியோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர் இதை தொடர்ந்து காங்கிரஸ் அரசுக்கு பெரும் நெருக்கடி உருவானது

அதேநேரம் பாஜக உறுப்பினர்கள் வாக்களிக்க முடியும் என்று நீதிமன்றமே அனுமதித்துள்ளது என்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் திரு சாமிநாதன் குறிப்பிட்டுள்ளார்

நாராயணசாமி தலைமையிலான அரசு கவிழ்வது நிச்சயம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று காலை ஏஎப்டி மில் சாலையில் உள்ள அங்கன்வாடி மையத்தைப் பார்வையிட்டார்

உதயகுமார் துணைநிலை ஆளுனரின் சிறப்பு செயலர் திரு சுந்தரேசன் ஆகியோர் உடன் சென்றனர்

எடப்பாடி

தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் மற்றும் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீதான வழக்குகள் விலக்கிக் கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் கூறினார்

இதுதொடர்பான மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதி திரு

அனந்த் வெங்கடேஷ் தமிழகத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு சங்கங்களில் தற்காலிகமாக பல ஆண்டுகளானக பணியாற்றி வரும் அனைத்து ஊழிர்களையும் பணி நிரந்தரம் செய்ய உத்தரவிட்டுள்ளார்

புதுச்சேரியில் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற உள்ள இத்தேர்வில் பங்கேற்க காரைக்கால் பகுதி மாணவர்களுக்கு வசதியாக காரைக்காலில் இருந்து பிஆர்டிசி சிறப்பு பேருந்து இயக்கப்பட உள்ளது

தேர்வுக்குப் பின் இப்பேருந்து மீண்டும் காரைக்காலுக்கு புறப்பட்டு செல்லும் இதற்கான முன்பதிவு காரைக்காலில் உள்ள பேருந்து நிலையத்தில் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப் பட்டுள்ளது கலைக்காலில் நபாட் வங்கி உதவியுடன் புதுச்சேரி அரசால் சானிட்டரி நேப்கின் தயாரிக்கும் இயந்திரம் காரைக்கால் அம்பேத்கார் நகரில் அடுத்தவாரம் நிறுவப்பட உள்ளது இதை முன்னிட்டு சுய உதவிக் குழுவினருக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் சர்மா குத்து விளக்கு ஏற்றி நிகழ்ச்சியைத் தொடக்கி வைத்தார்

இதில் வரும் இலாபங்களை சுயஉதவிக் குழுவினரே பிரித்துக் கொள்ளலாம் என்று நபார்ட் வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

க ஸ்டாவின் தெரிவித்துள்ளார் கோவையில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பண மதிப்பிழப்பு சரக்கு சேவைவரி நடவடிக்கைளால் கோவையில் நடு சிறு குறு தொழில்கள் நலிவடைந்திருப்பதாக குறை கூறினார் பாரதியார் பல்கலைக்கழக நிலம் கையகப்படுத்துதல் விவகாரத்தில் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க சட்ட ரீதியான நடவடிக்கையை திமுக மேற்கொள்ளும் என்றார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்ட எம் டெக்

இதற்கான மேற்படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கை இல்லை என்ற பல்கலைக் கழகத்தின் அறிவிப்பை எதிர்த்து தேர்வு எழுதிய மாணவிகள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி திரு

விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுக் கூட்டம் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிகுமார் தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப் பட்டது தூய்மை இந்தியா திட்டம் பிரதமர் வீட்டுவசதி திட்டம் பயிர் காப்பீட்டுத் திட்டம் சுகாதார காப்பீட்டுத் திட்டம் நுண்ணீர் பாசனத் திட்டம் ஜல்சக்தி அபியான் உள்ளிட்டவை மக்களவை முறையாக சென்று அடைகிறதா என்று கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது

ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஷ்ணு பிரசாத்தும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் மெல்போர்னில் நடைபெறும் ஆஸ்திரேலிய ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் அரை இறுதி ஆட்டத்தில் ரஷ்யாவின் டெனில் மெட்வெடேவ் வெற்றிபெற்றார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் அறிவும் அதிகாரமும் ஏராளமான பொறுப்புகளுடன் வருகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நம்பிக்கை வாக்கெடுப்பில் நியமன உறுப்பினர்கள் வாக்களிப்பது குறித்து சட்ட வல்லுனர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் கோவிட் ஊரடங்கு காலத்தில் தமிழகத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் என்று பெறப்படும் திரும்பப் அம்மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி

தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் அனைத்து தற்காலிக ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது